திரிணாமுல் மற்றும் தெலுங்கு தேச கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளன

நடத்தை நெறிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் தெரிவித்துள்ளது

தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார்

மாநிலங்கள் மற்றும் ஒரு யூளியன் பிரதேசத்திற்கு உட்பட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மட்டும் ஒருசில வன்முறைச் சும்பவங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மாநிலத்தில் இடைத் தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

இதனையொட்டி வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன

வாக்கு எண்ணும் மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மணிக்கு ஒருமுறை முன்னணி நிலவரம் தெரிவிக்கப்படும் என்றும் திரு அண்ணாதுரை கூறினார் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடவுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்திலும் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை யு டியூப் சேனலிலும் கேட்கலாம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேதார்நாத் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியதை ஊடகங்கள் ஒளிப்பரப்பியது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு புறம்பான செயல் என்று தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு டெரிக் ஒ ப்ரெயன் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இதே புகாரை தெலுங்கு தேச கட்சியும் தேர்தல் ஆணையத்திடம் கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கேதார்நாத் சென்று பிரதமர் வழபாடு நடத்தியதை நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் ஒளிப்பரப்பியது நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மக்களின் மதம் சார்ந்த நம்பிக்கையை பயன்படுத்தி மறைமுகமாக பிரச்சாரம் மேற்கொண்டதாக அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து கட்சிகளும் கடைப்பிடிப்பதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி சுமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோர் மீது தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் அளித்துள்ளது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் தலைவர்களில் ஒருவரும் அக்கட்சியிள் தேர்தல் பொறுப்பாளருமான திரு ஜே பி எஸ் ரத்தோர் மக்கவைக்காள இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகும் இவர்கள் டிவிட்டர் மூலம் பிரச்சாரத்தில் ஈடுப்பட்டதாக கூறினார் தெலுங்கு தேசக் கட்சித் தலைவரும் ஆந்திர முதல்வருமான திரு சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து இரண்டாம் கட்டப் பேச்சுக்களை நடத்தினார் தேர்தலுக்கு பின் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோருடன் நேற்று பேச்சு நடத்திய அவர் இன்று மீண்டும் காங்கிரஸ் தலைவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னா் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவா் திரு சரத் பவாா் மாா்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொது செயலாளர் திரு சீத்தாராம் யெக்சூரி ஆகியோரை சந்தித்து திரு சந்திரபாபு நாயுடு பேசினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து அவர் பேசினார் பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை திரு சந்திரபாபு நாயுடு மேற்கொண்டு வருகிறார் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வரும்வரை மத்திய ஆயுதப்படை காவல்துறையை தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்தை பிஜேபி கேட்டுக்கொண்டுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி நிாமலா சீத்தாரமன் இன்று மேற்குவங்கத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவித்தாா் பிஜேபி வேட்பாளர்கள் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று திருமதி நிர்மலா சீத்தாரம் வலியுறுத்தியுள்ளார் கர்நாடகா மாநில் பெங்களூருவில் இன்று நேரிட்ட குண்டு வெடிப்பில் ஒருவர் உயிரிழந்தார் பெங்களூருவில் ராஜராஜேஸ்வரி நகரில் அம்மாநில சட்டப்பேரவை உறுப்பினர் திரு முனிரத்னாவின் இல்லம் அருகே குண்டு வெடித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சும்பவம் நடந்த இடத்தை பெங்களூரு நகர காவல்துறை ஆணையா் திரு சுணில் குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

எனினும் குண்டுவெடிப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை வளைகுடா பகுதியில் போரை விரும்பவில்லை என்றும் அதே சமயம் எத்தகைய அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள தபாராக இருப்பதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அடல் அல் ஜூபைர் இப்பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கவே தங்கள் நாடு விரும்புவதாக கூறினார் நாட்டின் நலன் கருதி அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இலங்கையில் எல் டி டி ஈ யினரின் பிரிவினை வாதத்திற்கு எதிரான சண்டையில் வெற்றி பெற்று பத்து ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் நடத்தப்படும் நான்கு நாள் நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கின சண்டையின்போது தங்கள் இன்னுயிரை ஈந்த ரானுவ வீரர்களை நினைவுகூரும் வகையில் அமைதியின் பத்தாண்டு என்பதை மையப்பொருளாக கொண்டு நிகழச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ரானுவ தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயகே தெரிவித்துள்ளார்

ஆடவர் பிரிவில் பத்து போட்டிகளும் மகளிர் பிரிவில் எட்டு போட்டிகளும் நடைபெறவுள்ளன

உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் தோல்வியடைந்தார் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் சாம்பியன் போட்டிகள் சீனாவில் இன்று தொடங்கியது ரோமில் நடைபெற்று வரும் இத்தாலி ஒப்பன் டென்னீஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையா இறுதி ஆட்டத்தில் சொ்பியாவின் நோவக் ஜோக்கோவிச் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலை எதிர்கொள்கிறார்

ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் எமது செய்தி அறிக்கைகளை நேயர்கள் கேட்கலாம்